பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஒரே நபருக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட ஒட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு தகவல் தொகுப்பை உருவாக்கி வருகிறது என்று சாவைப்போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார்

நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து தணிக்கை மேற்கொள்ளுமாறு சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கரேஷ்பிரபு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

அமைச்சர்கள் சந்திப்பு நடைபெற வேண்டும் என்ற பாகிஸ்தானின் வேண்டுகோளை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தபாயில் இன்று நடைபெறும் குப்பர் நாள்கு சுற்று ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த நான்காண்டுகளுக்குள் ஐந்து டிரில்லியன் டாலரை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புத்தில்லியில் நேற்று மாலை சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக உள்ளது என்றும் உற்பத்தி மற்றும் வேளாண் துறை தலா டிரில்லியன் டாலர் வளர்ச்சியை எட்டும் என்றும் குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் மிக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் எட்டு சதவீத வளர்ச்சி என்ற அடிப்படையில் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என்றும் கூறினாா் இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையம் ஐந்து லட்சும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த நான்காண்டுகளில் நாடு மிகப் பெரிய வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அரசு அனைத்து துறைகளிலும் அக்கரை செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார்

பிரதமா் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறாா் தால்சரில் உரத் தொழிற்சாலை மற்றும் ஐர்ஸ்குடாவில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தேசிய அனல் மின் கழகத்தின் கரங்கங்கள் மற்றும் நிலக்கரி எடுத்துச் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே இருப்பு பாதைகள் ஆகியவற்றையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார் ஒரே நபருக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட ஒட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு தகவல் தொகுப்பை உருவாக்கி வருகிறது என்று சாவைப்போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போது ஒட்டுநர் உரிமம் பெறுவது எளிதாக உள்ளது என்றும் ஒரே நபர் பல்வேறு மாநிலங்களில் ஒட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ள சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் கூறினார்

அவர் தெரிவித்தார் திறன் வாய்ந்த ஒட்டுநா்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டா் உரிய சோதனையின்றி உரிமங்கள் வழங்கப்படுவதால் விபத்துகள் அதிகிப்பதாக கூறிய அவர் ஒட்டுநர்களுக்கு சிறப்பான பயிற்சியை வழங்க அரசு பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி வருகிறது என்றார் உலகிலேயே இந்தியாவில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் ஆண்டொன்றுக்கு சுமார் ஒன்றரை வட்சம் மக்கள் இவற்றில் உயிரிழப்பதாகவும் அமைச்சள் குட்டிக்காட்டினார் சாலைகளை சிறந்த விபத்துக்களை தவிர்க்க விழிப்புணர்வையும் பயிற்சியையும் வழங்குவது வாகனங்களை மேம்பட்ட முறையில் வடிவமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு ஊக்குவித்து வருகிறது என்று திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு செர்பியா மால்டா ருமேளியா ஆகிய நாடுகளில் மேற்கொண்ட ஏழு நாள் அரசு முறைப்பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி புறப்பட்டாா் இந்த பயணத்தின்போது அந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் அங்குள்ள வர்த்தக கூட்டமைப்பினர் மத்தியிலும் உரையாற்றினார் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு அவர்களிடம் குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டாா்

குவஹாத்தியில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த பிரிமியத் தொகையை அரசு செலுத்தும் என்றார் மொஹெரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நபிகள் நாயகத்தின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேரன் இமாம் உசேன் உயிர் தியாகம் செய்து வீர மரணம் அடைந்ததை குறிக்கும் இந்த நாளில் நாட்டின் பல பகுதிகளில் சிறப்பு கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறவுள்ளன நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து தணிக்கை மேற்கொள்ளுமாறு சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்ச் திரு சுரேஷ்பிரபு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

காற்றழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கருவியை விமான ஊழியர்கள் இயக்கத் தவறியதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு அமைச்ச் திரு சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விரிவான பாதுகாப்பு தணிக்கை திட்டத்தை உடனடியாக வடிவமைக்குமாறு அதிகாிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

வெளியுறவு அமைச்ச்கள் நிலையிலான சந்திப்பு நடைபெற வேண்டும் என்ற பாகிஸ்தானின் வேண்டுகோளை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் திருமதி ஹீத்தர் நாரட் இதன் மூவம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை இணைந்து விவாதிக்க முடியும் என்றார் முள்ளதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் நியுயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச் சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள திரு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார் எனினும் இந்த சுந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சு வார்த்தைகளின் தொடக்கம் அல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார் பாகிஸ்தான் தரப்பில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாகவும் இரு அமைச்சர்களுக்கும் வசதியான ஒரு நேரத்தில் சந்திப்பு நடைபெறும் என்றும் அவர் கூறினார்

சுரங்கங்கள் உள்ள இட்டோகன் நகில் ஏற்பட்ட நிலச்சிவில் பலர் உயிரிழந்திருக்கக் கூடும் என்று அஞ்சப்படுகிறது அந்தப் பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன

விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தாா்

வடக்கு கானாவில் பெய்த கனமழை காரணமாக புர்க்கினோ பாசோ அருகே உள்ள அணையில் உடைப்பு ஏற்பட்டது ஒல்டா நதியின் குறுக்கே அமைந்துள்ள அணையில் ஏற்பட்ட உடைப்பை சிசெய்ய கானா தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்திய மிகப்பெரிய பொருளாதார சீர்த்திருத்திற்கான நடவடிக்கைகளை தொடங்கி அகற்கான பாதையில் சென்றுக்கொண்டிருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் கூறியுள்ளார்

இந்திய கிரிக்கெட் அணியிள் கேப்டன் விராட்கோலி மற்றும் பளுத்தாக்குதல் வீராங்கணை மீராபாய் சனு ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

துரோனாச்சியா மற்றும் தியான்சந்த் விருதுகளுக்கும் தேர்வு செய்யப்படடவர்களுக்கும் அன்றைய தினம் குயடிரசுத் தலைவர் விருதுகளை வழங்கவுள்ளார்

இன்று துபாயில் நடைபெறும் சூப்பர் நான்கு சுற்று போட்டியில் இந்தியா பங்களாதேசுடன் மோதுகிறது அபுதாபியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இரு போட்டிகளுமே மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது